பிரதமர் திரு

தமிழகம் கர்நாடகம் மகாராஷ்ட்ரா ஆந்திரம் உத்தரபிரதேசம் பஞ்சாப் மாநிலங்களும் டெல்லி யூனியன் பிரதேசமும் இதில் அடங்கும் இம்மாநிலங்களில் நோய் தொற்றுக்கு எதிராக ஒருங்கிணைந்து உயிரிழப்பை குறைப்பது தடுப்பு செயல்படுவது நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது உள்ளிட்டவை தொடர்பாக இக்கூட்டத்தில் பிரதமர் விரிவாக கலந்துரையாடுகிறார் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் இக்கூட்டத்தில் பங்கேற்று தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமரிடம் எடுத்துரைக்கின்றனர்

வெளிநாட்டில் உள்ள தனிநபர்கள் கொழில் நிறுவனங்களிடமிருந்து பெறப்படும் நிதி நன்கொடைகளை ஏற்று பயன்படுத்துவதை ஒழுங்குமுறை செய்ய இம்மசோதா வழிகோலுகிறது

வெளிநாடுகளிலிருந்து வரும் நிதியுதவிகள் நன்கொடைகள் அனைத்தும் மத்தியஅரசு அறிவிக்கை செய்துள்ள வங்கிமூலம் மட்டுமே பெறப்படுவதை இம்மசோதா உறுதி செய்யும் முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்தில் பேசிய உள்துறை இணை அமைச்சர் திரு நித்யானந்த ராய் வெளிநாட்டு நிதிகள் நாட்டின் அரசியல் சமூக அமைப்புகளின் மீது பாதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் வகையில் இம்மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார் மேலும் வெளிநாட்டு நிதிஉதவி கட்டமைப்பின் வெளிப்படைத் தன்மையையும் இது உறுதிசெய்யும் என்றார் பிஜேபி உறுப்பினர் திரு அருண்சிங் பேசுகையில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வெளிநாட்டு நிதிகளை மதங்களை பரப்ப பயன்படுத்துவதால் இம்மசோதா மிகவும் அவசியம் என்று எடுத்துரைத்தார் பிஜு ஜனதா தள் உறுப்பினர் திரு பிரசாந்த் நந்தா பேசுகையில் முறையாக செயல்படும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எக்காரணம் கொண்டும் துன்புறத்தப்படக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார்

இம்மசோதா மீதான விவாதத்தில் பேசிய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாட்டின் நிதி ஸ்திரத்தன்மையை பராமரிக்க இம்மசோதாவின் அவசியத்தை சுட்டிக்காட்டினார் மேலும் இரு கட்சிகளுக்கிடையே சட்டரீதியான இருதரப்பு பரிவர்த்தனைக்கு இதுவழிவகை செய்யும் என்றார்

மேலும் சந்தைகளில் பணப்புழக்கத்தை அதிகரிப்பதையும் இம்மசோதா உறுதிசெய்யும் என்றார்

ரயில்வேக்கு சொந்தமான காலி இடங்களில் இடைக்கால நடவடிக்கையாக நிதி ஆதாரத்திற்காக வர்த்தக மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டார்

முதலமைச்சர் கலாச்சாரம் இந்திய நாட்டின் கலாச்சாரம் அதன் உருவாக்கம் தொன்மை போன்றவை குறித்த விரிவான ஆராய்ச்சிக்கு அமைக்கப்பட்ட குழுவில் தமிழகத்தின் நிபுணர்கள் பங்கேற்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி பிரதமரை கேட்டுக்கொண்டிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு இதுகுறித்து முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் நாட்டின் கலாச்சாரத்தை ஆராயும் சிறப்பான பணியில் நியமனம் செய்யப்பட்டுள்ள குழுவின் அமைப்பு குறித்து தமது கவலையை வெளியிட்டுள்ளார் இக்குழுவில் தென் மாநிலங்களை சேர்ந்த யாருக்கும் பிரதிநிதித்துவம் தரப்படவில்லை என்று சுட்டிகாட்டிய முதலமைச்சர் குறிப்பாக பழம்பெரும் திராவிட நாகரீகத்தையும் தொன்மையையும் கொண்ட தமிழகம் இதில் இடம்பெறாதது குறித்து அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்

சென்றஆண்டு பிரதமர் மகாபலிபுரத்திற்கு வருகை தந்தபோது அங்குள்ள சிற்பங்களையும் தமிழ் கலாச்சாரத்தின் சிறப்பம்சங்களையும் கலை அம்சங்களையும் கண்டு வியந்து ரசித்ததை எடுத்துரைத்த முதலமைச்சர் இந்திய கலாச்சாரம் குறித்த ஆய்வுகளில் தமிழ்மொழியும் தமிழ் கலாச்சாரமும் இடம்பெறவில்லை என்றால் அது முழுமையாக இருக்காது என்றும் குறிப்பிட்டார் இந்நிலையில் தமிழக கலாச்சாரம் குறித்த ஆய்வுக்குழுவில் தமிழகத்தை சேர்ந்த நிபுணர்களை மத்திய கலாச்சாரத்துறை புறக்கணித்திருப்பது வியப்பை ஏற்படுத்துவதாக அவர் கூறியுள்ளார் எனவே பிரதமர் இவ்விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் தலையிட்டு தமிழக நிபுணர்கள் ஆய்வுக்குழுவில் இடம்பெற மத்திய கலாச்சாரத்துறைக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் முதலமைச்சர் ஆலோசனை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி ஒரேநாடு ஒரேரேஷன் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று பிற்பகல் ஆலோசனை மேற்கொள்கிறார் தமிழகத்தில் வரும் ஒன்றாம்தேதிமுதல் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ள நிலையில் மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் கூட்டுறவுதுறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு ஆகியோருடன் முதலமைச்சர் போன்றவை இத்திட்ட செயல்பாடு சாத்தியக் குறித்து கலந்துரையாடுகிறார்

உதயகுமார் தமிழகத்தில் பொதுமுடக்கத்திற்கான அவசியம் எதுவும் தற்போது ஏற்படவில்லை என்று மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

சென்னை புரசைவாக்கத்தில் காய்ச்சல் பரிசோதனை கண்டறியும் முகாமை இன்று நேரில் ஆய்வு செய்த அவர் தமிழகத்தில் மாவட்டந்தோறும் கோவிட் தடுப்பு பணிகளை முதலமைச்சர் கள ஆய்வு மேற்கொண்டு கட்டுப்பாட்டு பணிகளை துரிதப்படுத்தியதால் தொற்று கட்டுக்குள் உள்ளதாக எடுத்துரைத்தார் வேளாண் மசோதாவில் விவசாயிகளை பாதிக்கும் எந்த அம்சமும் இல்லை என்று தெளிவுபடுத்திய அவர் விவசாயிகளிடையே இதுகுறித்து அரசு விரைவில் எடுத்துரைக்கும் என்றார்

ராஜேந்திரபாலாஜி இன்று கொடியசைத்து துவக்கிவைத்தார் மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்த அவர் அம்மா மருந்து பெட்டகத்தையும் பயனாளிகளுக்கு வழங்கினார்

அனைவருக்கும் சசகை மொழி என்ற கருப்பொருளுடன் இந்தஆண்டு இத்தினம் கடைப்பிடிக்கப்படுகிறது

கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்தில் போஷன் அபியான் திட்டத்தின் கீழ் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து உணவு பொருட்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசந்திர பானு ரெட்டி இன்று வழங்கினார் அரியலூர் மாவட்டத்தில் உயிர்காக்கும் கருவிகள் பொருத்தப்பட்ட இலவச இரண்டு புதிய ஆம்புலன்ஸ் சேவையை அரசு தலைமை கொறடா திரு